கூறியுள்ளார்

வெளியிட தயாரா என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்

நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது

உலக பில்லயர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் பங்கஜ் அத்வானி பட்டம் வென்றார்

பதக்கங்களை வென்றது தொழில் புரிய உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நேற்று சென்னையில் நடைபெற்ற அண்ணா பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இதன் காரணமாகத்தான் தமிழகத்தில் முதவீடு செய்ய தொழில் நிறுவனங்கள் முன்வருவதூக அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில்தான் தாம் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டதாக முதலமைச்சர் கூறினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் முதலமைச்சர் பட்டியலிட்டார் போக்குவரத்து நெரிசலே இல்லாத நகரமாக சென்னை மாநகரம் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் நீர்பாசன திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் நாடான இஸ்ரேல் நாட்டிற்கு தாம் செல்லவுள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் இதுகுறித்தும் எதிர்க்கட்சித்தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறி வருவதாக தெரிவித்தார் இதற்கிடையே முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் பெறப்பட்ட தொழில் முதலீட்டிற்கான ஒப்பந்தத்தில் இடம் பெற்றுள்ள நிறுவனங்களின் பட்டியலை வெளியிட தயாரா என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் திருவண்ணாமலையில் திமுக சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் தொழில் முதலீடுகள் தொடர்பாக தமிழக அரசு தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாகவும் திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார்

தங்கமணி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் தெரிவித்தார் வெளிநாடு சென்றதற்கு ஸ்டாவின் தினந்தோறும் ஒரு அறிக்கைவிட்டார்

கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு நாள்தோறும் புதிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் நேற்று காஞ்சிபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் நேற்று மன்னார்சூடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார்

அதுக்கு வந்து தடை வரக்கூடாது மூன்று மாத சராசரி அரசியை எங்களுக்கு கொடுதாகளும் பழைய விலையிலேயே அரிசியை கொடுத்தாகலும் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலேதான் நாங்கள் வந்து அந்த தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொண்டோம் நம்ம மாநிலத்திலே அமல்படுத்தினோம் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆவோசனை கூட்டத்திற்குப்பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

கோவையில் செயல்படுத்தப்படவுள்ள சூயல் குடிநீர் திட்டம் குறித்து திமுக தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார்

மாலத்தீவு அரசு அதிகாரிகளுக்கு இரண்டு வார கால சிறப்பு பயிற்சி முகாம் தில்லி மற்றும் முசோரியில் இன்று தொடங்குகிறது திரிபுராவில் மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த தண்ணீர் திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் நடப்பு ஆண்டில் இரண்டாயிரத்து ஐம்பது முறை அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாக மத்திய அரசு கூறியுள்ளது மத்தியப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களின் வெள்ள நிலைமை குறித்து தேசிய பேரிடர் மேலாண்மைக்குழு நேற்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்தியது பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிப்பதற்கான இயக்கம் ரயில்வே சார்பில் நாளை நடைபெறவுள்ளது சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உணவு தொழில்நுட்பம் குறித்த இரண்டு நாள் பொருட்காட்சி தஞ்சாவூரில் நேற்று தொடங்கியது விழுப்புரம் வனப்பகுதிகளில் நாட்டு துப்பாக்கிகளுடன் சுற்றித்திரிந்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் உலக பில்லியர்ட்ஸ் சேம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி பட்டம் வென்றார்

இப்போட்டியில் பட்டம் வென்ற பங்கஜ் அத்வாளிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்று வாலிபால் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது ஈரானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் போட்டியின் காலிறுதிக்கு முன்னேறியதன் மூலம் இந்தியா ஒலிம்பிக் தகுதிச்சுற்று போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பினை பெற்றது

இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே நேற்று தரம்சாலாவில் நடைபெறவிருந்த முதவாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்தத் தொடரின் இரண்டாவது ஆட்டம் சண்டிகரில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது

கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் உலக மல்யுத்த சேம்பியன் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுனில்குமார் மற்றும் ரவி முதல்சுற்று ஆட்டங்களிலேயே தோல்வி அடைந்தனர்